பிரதமர் திரு

தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் கூறியுள்ளார் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது மருத்துவப் படிப்புகளுக்கான ஆன் லைன் விண்ணப்பம் நாளை தொடங்குகிறது பிரதமர் திரு

கழு குடியிருப்புகளான அமைச்சரவைக் குழு பொருளாதார விவகாரங்கள் நாடாளுமன்ற விவகாரங்கள் அரசியல் விவகாரங்கள் பாதுகாப்பு முதலீடு மற்றும் வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கான அமைச்சரவைக் குழுக்கள் மாற்றப்பட்டுள்ளன

குடியிருப்புகளுக்கான அமைச்சரவைக் நாடாளுமன்ற குழு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான அமைச்சரவைக் குழு ஆகியவற்றில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேலும் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் நாட்டின் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பினை அரசு தொடர்ந்து பராமரித்து வந்துள்ளது என்றும் இந்த எதிர்பார்ப்பை மேலும் பலப்படுத்தியும் உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது என்பதை பெருவாரியான இந்தியர்கள் அங்கீகரிக்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பங்கேற்றுப் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சி அண்டை நாடுகளின் வளர்ச்சிக்கும் துணை போகக்கூடும் என்றும் அண்டை நாடுகளுடனான ஒத்துழைப்பை ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியர்கள் தங்கள் வியாபாரத்தை நாட்டிற்கு வெளியேயும் மேற்கொள்ள வசதியாக கூட்டாண்மை மற்றும் வழிமுறைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் வவ்வால்கள் மூலம் நிபா வைரஸ் பரவுவதால் பொதுமக்கள் பழங்களை நன்கு கழுவிய பின்னரே சாப்பிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

அவர்களுக்கு நிபா வைரஸ் தாக்கப்படவில்லை என்று ஆய்வில் தெரிய வந்தது நோய் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆய்வு செய்தார் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் மக்கள் இதுகுறித்து பீதியடையத் தேவையில்லை என்றும் அவர் கூறினார்

மக்களின் தூய்மை மற்றும் துப்புரவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே காரணம் என்று அந்த ஆய்வு தெரிவிக்கிறது

புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வி வெங்கடசுப்பா ரெட்டியார் மற்றும் சுயமரியாதை சுடர் எம் ஏ சண்முகம் ஆகியோர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரியிலுள்ள அவர்களது திருவுருவச்சிலைகளுக்கு இன்று காலை முதல் அமைச்சர் திரு

சக்திகந்த தாஸ் தலைமையில் மும்பையில் இன்று நடைபெற்றது

சக்திகந்த தாஸ் கூறினார் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவப் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் மாணவர்கள் நாளை முதல் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி

இதனிடையே தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை தொடங்குகிறது

மருத்துவ பட்டப்படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் தமிழகத்தில் இரண்டு மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மாணவிகள் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் பிரச்சினையை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எழுப்பும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லட்சக்கணக்கில் செலவழித்து புகழ்பெற்ற நிறுவனங்களில் சேர்ந்து தனிப்பயிற்சி பெற்றால்தான் நீட் தேர்வில் வெற்றிபெற முடியும் என்ற நிலையை உருவாக்கியிருப்பதன் மூலம் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவக் கல்விக் கனவு கருவிலேயே சிதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இது சமூக நீதி மீதான கொடிய தாக்குதலாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் நிகர்நிலை பல்கலைக் கழகங்களில் நடக்கும் கட்டணக் கொள்ளை காரணமாக தகுதியுள்ள மாணவர்கள் பலர் அப்படிப்பில் சேரமுடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு மருத்துவ நிகர்நிலை பல்கலைக்கழங்களில் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதற்கு தகுதியுள்ள முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களின் விதவையர்கள் தங்கள் அடையாள அட்டையுடன் அலுவலகத்திற்கு நேரில் வந்து விண்ணப்பங்களை பெறவேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நாட்டிங்கம்மில் ஆஸ்திரேலியாவிற்கும் மேற்கிந்திய அணிகளுக்கும் இடையே போட்டி நடைபெற்று வருகிறது டாஸில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி ஆஸ்திரேலியாவை பேட் செய்ய பணித்தது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் கூறியுள்ளார் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது மருத்துவப் படிப்புகளுக்கான ஆன் லைன் விண்ணப்பம் நாளை தொடங்குகிறது